ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

பிரதேசங்களுக்கும் அனுப்பிவைத்துள்ளதாகமத்தியநுகர்வோர் விவகாரங்கள் துறைஅமைச்சர் திரு ராம் விலாஸ் பஸ்வான் தெரிவித்துள்ளார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

ஊரகப்பகுதிகளில் வாழும் மக்களும் பயன்பெறுவதற்குஏதுவாகஇந்தநடவடிக்கைஅமையவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார்

மாணவர்களின் தேர்வு மற்றும் கல்வியாண்டுகுறித்த் சந்தேகங்களுக்குபதிலளிக்கும் வகையில் பல்கலைக் கழகங்களில் சிறப்பு பிரிவைஏற்படுத்தவேண்டுமென்றுஅமைச்சர் குறிப்பிட்டார் மத்தியபல்கலைக்கழகமானியக்குழுமாணவர்களின் கேள்விகளுக்குப் பதிலளிக்கும் என்றுஅமைச்சர் திரு

ராம் விலாஸ் பஸ்வான் தெரிவித்துள்ளார்

பொதுமுடக்கக்காலத்தில் உணவு தானியங்களின் போக்குவரத்துபணிகளை இந்தியஉணவுக் கழகம் மேற்கொண்டதாககுறிப்பிட்டார்

வயல்களிலும் வீட்டுத் தோட்டங்கள் மற்றும் பழத் தோட்டங்களிலும் வெட்டுக் கிளிகளின் தாக்கம் ஏற்படாமலிருக்கமருந்துகளைத் தெளிக்குமாறுவிழிப்புணர்வு அளிக்கப்பட்டுள்ளது

வரும் புதன் கிழமையிலிருந்து இந்தநடைமுறைசெயல்பாட்டுக்குவரும்

இரண்டுவருடங்களுக்கானவைப்புக்கானவட்டிஐந்து புள்ளிஐந்து ஒராண்டுமுதல் பூஜ்யத்திலிருந்துஐந்து புள்ளிஒன்று பூஜ்யமாககுறைக்கப்பட்டுள்ளது

பிரதமர் திருநரேந்திரமோடிமின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்களரிசக்திதுறையின் செயல்பாடுகள் குறித்துவிரிவாகஆய்வு மேற்கொண்டார்

மின்சாரசேவைகள் நுகர்வோருக்குகூடுதல் திருப்திஅளிக்கும் வகையில் இருக்கவேண்டுமென்றுஅவர் அதிகாரிகளுக்குஅறிவுறுத்தினார் மின் விநியோகநிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகள் குறித்தஅறிக்கையைகுறிப்பிட்டகால இடைவெளியில் வெளியிடுவதைஉறுதிசெய்யவேண்டுமென்றுமபிரதமர் கேட்டுக் கொண்டார்

இருநூற்றுமுப்பதுரயில்களில் பார்சல் மற்றும் சரக்குகளுக்கும் முன்பதிவு செய்துகொள்ளலாம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களைஅழைத்துவரும் வந்தேபாரத் இயக்கத்தின் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டபயணிகள் வளைகுடாநாடுகளிலிருந்து இன்றுஅழைத்துவரப்படுகின்றனர்

கண்ணூர் ஐதராபாத் திருவனந்தபுரம் ஆகிய இடங்களுக்குவிமானங்கள் இயக்கப்படுகின்றன

சுற்றுலாபயணிகள் கர்ப்பிணிதாய்மார் மருத்துவ அவசரஉதவிதேவைப்படுவோருக்கு இந்தவிமானங்களில் முன்னுரிமைவழங்கப்பட்டுள்ளது

மும்பை புவனேஷ்வர் மற்றும் கொல்கத்தாவைச் சேர்ந்தவர்கள் முதன்முறையாகவந்தேபாரத் இயக்கத்தின் மூலம் இந்தியாவந்தடைகின்றனர்

சென்னைதலைமைச் செயலகத்திலிருந்துநடைபெறவுள்ள இந்தஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்டவாரியாகநோய் தொற்றின் தாக்கம் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்படஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் பிளாஸ்மாசிகிச்சைஉள்ளிட்டபல்வேறுமுயற்சிகளிலும் தமிழகம் முன்னோக்கிசெல்வதாலேயேஉயிரிழப்பு சதவீதம் மிககுறைந்தஅளவான பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதமாகஉள்ளதுஎன்றும்அவர் குறிப்பிட்டார்

வெளிநாட்டுவர்த்தகதலைமை இயக்குநரகம் இதற்கானஅறிவிப்பைநேற்றுவெளியிட்டது

தென்மேற்குபருவமழைகேரளாவில் திங்கட்கிழமைதொடங்க வரும் வாய்ப்பு உள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்